குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் இந்திய கடற்படைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர்

அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது

நண்பகலில் இருந்து துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது

லக்னோவில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் கடல்சார் குற்றங்களை தடுப்பதற்காக ஐ என் எஸ் அரிஹந்த் நீர்மூழ்கி கப்பலின் முதல் ரோந்துப் பணி சிறப்பாக தொடங்கப்பட்டிருப்பதற்கு குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தனது பாராட்டுக்களை இந்திய கடற்படைக்கு தெரிவித்துள்ளார் கடல்சார் குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் நமது நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்மூழ்கி ரோந்து கப்பல் நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலையின் ஒரு முக்கிய மைல் கல்லாக திகழ்வதாகவும் குடியரகத் தலைவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதுர் திரு நரேந்திரமோடியும் இன்று விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் ஐ என் எஸ் அரிஹந்த் தின் முதல் ரோந்து பணிக்கு தமது பாராட்டுதல்களை தெரிவித்துள்ளார் அணு ஆயுத தாக்குதல் குறித்த அச்சுறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தடுப்பு கட்டமைப்புகளுடன் நவீன நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருப்பது சரித்திரத்தில் என்றும் நினைவுகூரத்தக்கது என்று பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனும் ஐ என் எஸ் அரிஹந்த் தின் முதல் வெற்றி பயணத்திற்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் உலகின் ஒருசில நாடுகள் மட்டுமே இதுபோன்ற நவீன அணுசக்தி தொழில்நுட்பத்துடன் கூடிய நீர்மூழ்கிகளை பாதுகாப்புப் பணிக்கு பயன்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இந்திய கடற்படை வீரர்களின் தைரியத்தையும் திறமையையும் பாராட்டியுள்ளார் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் உள்ளிட்டோரும் ஐ என் எஸ் அரிஹந்த் தின் முதல் பயணத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவில் சிறப்பு பூஜைகளுக்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டது நாளை இரவு பத்து மணி வரை நடை திறந்திருக்கும் அனைத்து வயது பெண்களும் சுபரிமலைக்கு செல்ல அனுமதிக்கலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் இதற்கு எதி்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெறுவதால் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காவல்துறையினா் ஆயுதம் தாங்கிய கமாண்டோ படையினா் கண்காணிப்பு கேமராக்கள் செல்பேசியை முடக்கும் கருவிகள் என பலவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அளைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வு என்ற உலக இலக்கை எட்டுவதற்கு ஆயூர்வேதம் போன்ற இந்திய முறையிலான மருந்துகள் மிக முக்கியமானவை என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மூன்றாவது ஆயுர்வேத தின நிஷழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமது அமைச்சகமும் ஆயுஷ் அமைச்சகமும் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்பில் ஒத்துழைக்க முடியும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆயுஷ் அமைச்சர் திரு பூரீபத் நாயக் ஆயுர்வேதத்தையும் மற்ற இந்திய மருத்துவ முறைகளையும் மத்திய அரசு பெருமளவில் மேம்படுத்தி வருகிறது என்றார் ஆயுர்வேதத்தால் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பலன்கள் பற்றி மக்களிடையே விழிப்புணா்வு ஏற்படுத்த தன்வந்த்ரி ஜெயந்தி அன்று ஆயூர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு ஆகியவை ஆண்டு முழுவதும் சீராக கிடைப்பதை உறுதி செய்வதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள பசுமை செயலாக்கம் திட்டத்திற்கு மத்திய அரசு இன்று ஒப்புதல் அளித்துள்ளது

பகமை செயல்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ள உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவர் பாதல் காய்கறிகளின் விலை ஏற்ற இறக்கம் அதிக அளவில் இருப்பதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் விற்பனையாளர்கள் ஆகியோருடன் இணைந்து நிரந்தர தீர்வுகானும் வகையில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

தீபாவளி பண்டிகை அனைத்து குடும்பங்களிலும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் தீப ஒளி தன்னைச் கற்றியுள்ள பகுதிக்கு வெளிச்சத்தை தருவதுபோல் நாமும் நம்மைச் சுற்றியுள்ள அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியை கொண்டுவர முற்படுவோம் என்றும் அவர் அந்த செய்தியில் தெரிவித்துள்ளார் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் தீபாவளி வாழ்த்து செய்தியில் மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி நிறைந்து வளம் பெருகட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் கடர்விடும் தீபங்களின் ஒளிபோல மக்கள் மனமெல்வாம் இனிமை பொங்கும் நன்னாளாக தீபாவளி விளங்கட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் நீதி தழைத்து மக்களுக்கு நல்வாழ்வு அமைய தீபாவளி திருநாளில் வாழ்த்துக்களைத் தெரிவிப்பதாக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் கூறியுள்ளார்

க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேற வேண்டும் என்ற இலக்கை நோக்கி உழழக்க தமிழக மக்கள் அனைவரும் தீபாவளி திருநாளில் உறுதியேற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மத்திய காஷ்மீரின் கந்தர்பால் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

தீவிரவாதிகள் பதங்கியுள்ள பகுதியை குறிவைத்து பாதுகாப்புப் படையினர் முன்னேறி வருகின்றனர்

இதுவரை உயிர் சேதமோ காயமோ குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை மத்திய நிதி ஆணையம் முக்கிய அமைச்சகங்களின் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜுடன் புதுதில்லியில் இன்று நிதி ஆணைய அதிகாரிகள் குழுவினர் ஆலோசனை நடத்தினர் இந்தப் பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் வெளியுறவுத்துறை அமச்சகத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து நிதி ஆணைய அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பல்வேறு உலக நாடுகளுடன் சார்ந்து வெளியுறவு கொள்கையை வகுப்பது உலக அளவிலான வாய்ப்புகளை பயன்படுத்தி பல்வேறு சவால்களையும் எதிர்கொள்வது உள்ளிட்ட அமைச்சகத்தின் பணிகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது நவீன போக்குவரத்து வசதிகளை கொண்டுவருவதற்கான ஒப்பந்தத்தில் ஆஸ்திரியாவும் இந்தியாவும் இன்று கையெழுத்திட்டுள்ளன

போக்குவரத்து நெரிசலை குறைப்பது நகரங்களை அதிவிரைவு சாலைகள் மூலம் இணைப்பது மலைப் பகுதிகளில் பாதுகாப்பாக மற்றும் விரைவாக பயணிக்கும் வகையிலாள சாலைகளை அமைப்பது உள்ளிட்ட திட்டங்களை மேற்கொள்வதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது பல மாநிலங்களில் மலைப்பகுதிகளில் பாதுகாப்பான ரோப் கார் திட்டங்களை கொண்டு வருவதற்கும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது ஈரானின் எண்ணெய் மற்றும் நிதித்துறையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள பொருளாதாரத்தடை நடைமுறைக்கு வந்துள்ளது இதுகுறித்து தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாய்பியோ ஈரானுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடை விதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக தெரிவித்தார் மூன்றாம் உலக நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் ஈரானுடன் மேற்கொள்ளும் வர்த்தகம் இந்த பொருளாதாரத் தடையால் பாதிப்பிற்குள்ளாகும் இருப்பினும் இந்தியா சீனா உள்ளிட்ட எட்டு நாடுகளுக்கு ஈரானிய எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்து கொள்வதற்கு சில தளர்வுகளை அமெரிக்கா அனுமதித்துள்ளது அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ள ஈரானிய அதிபர் ஹசன் ருஹானி இஸ்லாமிய குடியரசு நாடு இந்த தடைகளை கடந்து தனது வர்த்தகத்தை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார் அமெரிக்கா இதுபோன்று பொருளாதார தடைகளை விதிப்பது சர்வதேச நடைமுறைகளை மீறிய நடவடிக்கை என்றும் சட்ட விரோதமானது என்றும் ஈரான் அதிபர் தனது தொலைக்காட்சி செய்தியில் குறிப்பிட்டார் தீபாவளிக்கு முந்தைய நாளான இன்று தந்த்தேரஸ் விழா கொண்டாடப்படுகிறது மருந்துவத்தின் கடவுளான தன்வந்தியின் பிறந்த நாள் தந்தேராஸ் விழாவாக கொண்டாடப்படுவது இந்து சமய மரபாகும் இந்த விழாவையொட்டி மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இதனால் கடல்பகுதி கொந்தளிப்பாக காணப்படும் மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்குச் சென்றுள்ள மீனவர்கள் நாளைக்குள் கரை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

இந்த போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்கும்